பெருந்தொற்று சவால்களை எதிர்கொள்ளும் திறன் பெற்றது என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

ஜோ பைடன் கூறியுள்ளார்

தடுப்பு வழிமுறைகள் குறித்து தேர்தல் ஆணையம் ஆலோசனை மேற்கொண்டது அளவிற்கு அதிகமாக பாரம் ஏற்றிச் செல்லும் சரக்கு வாகனங்களின் உரிமையாளர்கள்மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து துறைச்சரித்துள்ளது

வித்தியாசத்தில் வென்றது

நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் திரு

தடுப்பூசி உற்பத்திக்கு தேவைப்படும் மூலப்பொருட்களின் விநியோகம் கமுகமாகவும் வெளிப்படையானதாகவும் நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் அப்போது வலியுறுத்தினார் அத்துடன் வளரும் நாடுகளுக்கு குறைந்த விலையில் தடுப்பூசிகள் விரைவாக கிடைக்க ஏதுவாக அறிவுசார் சொத்தரிமை விவகாரத்தில் உலக வர்த்தக அமைப்பில் சில தளர்வுகளை ஏற்படுத்த இந்தியா மேற்கொண்ட முயற்சிகளையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபரிடம் எடுத்துரைத்தார் இந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அதிபர் திரு

நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் பாதுகாப்புப் படைகளின் தலைமைத் தளபதி ஜென்ரல் பிபின் ராவத் நேற்று பிரதமரை சந்தித்து பெருந்தொற்று பாதிப்பை எதிர்கொள்வதில் பாதுகாப்புப் படைகள் மேற்கொண்டு வரும் பல்வேறு சேவைகளை எடுத்துரைத்தார்

அப்போது ஆக்ஸிஜன் மற்றும் இதர அத்தியாவசிய மருந்துப் பொருட்களை எடுத்துச் செல்வதில் விமானப் படையின் செயல்பாடுகள் குறித்து கேட்டறிந்த பிரதமர் மத்திய மற்றும் மாநில படைவீரர் நல வாரியங்கள் மூலமாக முன்னாள் படைவீரர்களின் சேவையை இயன்ற அளவுக்கு பயன்படுத்திக் கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக் கொண்டார்

இதுதொடர்பாக நேற்று ஆய்வு நடத்திய மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு முக்தார் அப்பாஸ் நக்வி அனைத்து மாநில ஹஜ் கமிட்டிகளும் தத்தமது கட்டுப்பாட்டில் உள்ள ஹஜ் இல்லங்களை கோவிட் சிகிச்சை மையங்களாக பயன்படுத்திக் கொள்வதில் மாநில அரசுகளுடன் ஒத்துழைத்து பணிபாற்றுமாறு அறிவுறுத்தியுள்ளார்

முன்பு

பல ஆலைகளில் நைட்ரஜன் மற்றும் ஆர்கன் வாயுக்களின் உற்பத்தி குறைக்கப்பட்டு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 இதனிடையே ரயில் மூலம் எடுத்துச் செல்லப்படும் மருத்துவ ஆக்ஸிஜன் அளவு

உமேஷ் சின்ஹா ஆலோசனை மேற்கொண்டார் நேற்று காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இந்த ஆலோசனையின்போது தமிழக தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரி திரு ராஜாராமன் மற்றும் இணை தலைமைத் தேர்தல் அதிகாரிகள் பங்கேற்று தமிழக வாக்கு எண்ணிக்கை மையங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஏற்பாடுகள் குறித்து எடுத்துரைத்தனர் தமிழகத்தில் சரக்கு வாகனங்களில் அளவுக்கு அதிகமாக பாரம் ஏற்றிச் சென்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் எச்சரித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அதிக பாரம் ஏற்றிச் செல்லும் சரக்கு வாகனங்களால் ஏற்படும் சாலை விபத்துகளில் உயிர்பலி ஏற்படுவதை சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே மோட்டார் வாகன சட்டப்பிரிவுகளின்படி

ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள பொருளாதார ஆய்வறிக்கையில் தொற்று பாதிப்பு அதிகரிப்பதை உரிய காலத்திற்குள் கட்டுப்படுத்த முடியாவிட்டால் அது விநியோகச் சங்கிலியில் பாதிப்பை ஏற்படுத்தி அதன் விளைவாக பணவீக்கத்தின் தாக்கம் அதிகரிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தொற்று பாதிப்புக்கு பிந்தைய காலகட்டத்தில் வலிமையான மற்றும் நீடித்த வளர்ச்சியையும் நிதி நிலைத்தன்மையையும் ஏற்படுத்த தடுப்பூசி செலுத்தும் பணிகளை விரைவுபடுத்துவதுடன் மருத்துவமனைகள் மற்றும் அதலுடன் தொடர்புடைய பிற கட்டமைப்பு வசதிகளை அதிகரிக்க வேண்டும் எனவும் ரிசர்வ் வங்கி ஆலோசனை தெரிவித்துள்ளது

எடியூரப்பா அறிவித்துள்ளார்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

பிச்சுமணி தொடங்கி வைத்தார்

இதே விளையாட்டரங்கில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் தில்லி அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது